நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று சந்தித்துப் பேசினார்

ஒப்பந்தம் அத்துறைக்காள அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது சிபிஐ தலைவராக மீண்டும் திரு ஆலோக் வர்மாவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

விராட்கோலி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மக்களவையில்இன்று நிறைவேறியது எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே இம்மசோதவை தூக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் குடியேறிய இஸ்வாமியர்கள் அல்வாதவர்களுக்கு குடியுரினம வழங்க இம்மசோதா வகைசெய்கிறது என்றார் இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தின்போது பதிலளித்துப் பேசிய அவர் இச்சட்ட திருத்த மசோதா அசாம் மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று கூறினார் அசாம் மாநிலத்தில் சட்ட விரோதமாக குடியேறியவர்களை கண்டறிவதில் காணப்படும் இடர்பாடுகளை களைய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அசாம் மாநில மக்களுக்கு அரசியல் சாசன உரிமை மற்றும் வேலை வாய்ப்புகளில் உள்ள இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அரசுக்கு அமைக்கப்பட்டுள்ளதாக உரிய பரிந்துரைகளை வழங்க உயர்மட்ட குழு திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்

ஆறு மாத காலத்திற்குள் மத்திய அரசிடம் அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று அவர் கூறினார் இதனிடையே இச்சுட்டத் திருத்த மசோதாவை நாடாளுமன்ற தெரிவு குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திரு மல்விகார்ஜூன கார்கே அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திருமதி சௌகத்தா ராய் யும் இதே கோரிக்கையை வலியுறுத்தினார் பின்னர் இச்சட்டத் திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் இம்மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர்

முன்னதாக இம்மசோதாவிற்கு அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியது ஜம்மு கஷ்மீர் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து செயல்படும் தீவிரவாதிகள் வாட்ஸ் ஆப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருவதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாள கேள்வி ஒன்றிற்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஹன்ராஜ் கங்காரம் அஹிர் எழுத்து மூலம் அளித்துள்ள பதிவில் சமூக வலைதளங்களை தீவிரவாதிகள் பயன்படுத்துவதை கண்டறியவும் தடுக்கவும் அரசு பல்வேறு சுட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் சமாஜ்வாதி கட்சித் தலைமையிலான எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவை அலுவல்கள் இரண்டாவது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டது ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் மற்றும் உத்தரப் பிரதேசத்தில் சிபிஐ சோதனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சளைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்த அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பலமுறை ஒத்தி வைக்கப்பட்டது உத்தரப் பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் ஆட்சிக் காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் கரங்க ஒதுக்கீடு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ நடத்திய சோதனைக்கு எதிராக சுமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்களும் ரஃபேல் போர் விமாள ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் உறுப்பினர்களும் காவிரி பிரச்சனையை வலியுறுத்தி அஇஅதிமுக உறுப்பினர்களும் அவையில் கோஷங்களை எழுப்பினர் இதனிடையே மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஜெ பி நட்டா இந்திய மருத்துவ கவுன்சில் திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்தார் மூன்று நாள் அரசமுறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள நா்வே பிரதமர் எர்னா சோல்பர்க்கை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்தும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டன பின்னர் இருதலைவர்களும் இணைந்து கூட்டாக வெளியிட்டுள்ள செய்தியில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் ஆகியவை இவ்விரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய அங்கம் வகிக்கும் என்று குறிப்பிட்டனர் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் இவ்விரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்யப்பட்டது புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ள ரெய்ஸினா ஆலோசனைக் கூட்டத்தில் சோவ்பர்க் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்துப் பேசினார் இதுகுறித்து டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து செயல்படும் என தெரிவித்துள்ளார்

அகில இந்திய வானொலியின் பண்பலை செய்திகளை தனியார் பண்பலை வானொலி நிலையங்கள் ஒலிபரப்ப வகை செய்வதற்காள ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது

முதற்கட்டமாக ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழி செய்தி அறிக்கைகளை தனியார் பண்பவையில் ஒலிபரப்ப அனுமதிக்கப்பட உள்ளது இதன்மூலம் நம்பகமான செய்திகளை தனியார் வானொலிகள் மூலமாகவும் நேயர்கள் கேட்கவழிவகை செய்யப்பட்டிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக திரு ரத்தோர் தெரிவித்தார் இதுவொரு வரவாற்றுச் சிறப்பு மிக்க நிகழ்வு என்று அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவு தலைமை இயக்குநர் திருமதி இர்ரா ஜோஷி குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சக செயலாளர் திரு அமித் கரே பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு சஷிசேகர் வேம்பட்டி அகில இந்திய வானொலி தலைளம இயக்குநர் திரு எஃப் ஷெகரியார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சிபிஐ தலைவராக மீண்டும் திரு ஆலோக் வர்மாவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனினும் சிபிஐ தலைவர் பணி நியமனம் தொடர்பாக தில்லி சிறப்புக் காவல் படை சட்டத்தின்கீழ் அமைக்கப்படும் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய தேர்வுக்குழ மீண்டும் பரிசீலிக்கும் வரை அவர் கொள்கை முடிவுகள் எதவும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது அவருக்கு பதிவாக சிபிஐ இடைக்கால தலைவராக திரு எம் நாகேஸ்வரராவை மத்திய அரசு நியமித்த உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது திரு ஆலோக் வர்மாவுக்கும் சிபிஐ கூடுதல் தலைவர் அஸ்தானாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து திரு வர்மா கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டிருந்தது நினைவிருக்கலாம் ரஃபேல் போர் விமான ஒப்பந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ தலைவர் திரு அலோக் வர்மா விசாரிக்கக்கூடும் என்பதால் அவர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய அரசை குற்றம் சாட்டியுள்ளார் தமது குற்றச்சாட்டுக்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் என தாம் நம்புவதாக திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் மின்னணு பண பரிவர்த்தனைய ஊக்குவிக்கவும் நிதி சேவைகள் அனைத்தையும் மின்னணு மயமாக்குவது பற்றி ஆய்வு செய்து உரிய பரிந்துரைகளை வழங்க உயர்மட்ட குழு ஒன்றை ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது

சோலாப்பூரில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் மேம்பாட்டுத் திட்டங்களை தொடங்கி வைக்கவும் உள்ளார் இதுதொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சோலாப்பூர் துல்ஜாப்பூர் ஒஸ்மனாபாத் இடையே அமைக்கப்பட்டுள்ள நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையை பிரதமர் நாளை நாட்டிற்கு அர்ப்பணிப்பார் என தெரிவிரிக்கப்பட்டுள்ளது

விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து இம்மாவட்டம் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார் இதற்கான தனி அதிகாரி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் அறிவித்தார்

அண்மையில் ஐ சி சி வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் சத்தீஷ்வர் புஜாரா மூன்றாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார்